ஹர்ஷ் வர்தள் தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் இடம் பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலையைக் கருத்தில் கொண்டு அந்தந்த மாநில தலைமை செயலாளர்கள் ஷ்ராமிக் சிறப்பு ரயில் சேவையைப் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டுள்ளார்

சுயசாா்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் ஏழு துறைசாா் அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சன் திருமதி நிா்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்டுள்ளாா பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மூத்த அமைச்சர்கள் இதனை வரவேற்றுள்ளனர்

ஐந்தாவது முறையாக இஸ்ரேல் பிரதமராக திரு பென்ஜமின் நேதன்யாகு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு

சுயசாா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் ஐந்தாவது மற்றும் இறுதி கட்டமாக ஏழு துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டார்

சுகதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொற்று நோய்க்கான சிகிச்சை மையங்கள் நாடு ஏற்படுத்தப்படும் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பொது சுகாதார ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் நாடு முழுவதும் இணையதளம் வாயிலாக ஒரே மாதிரியான கல்வி கற்பிக்கும் இ வித்யா திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு தொலைக்காட்சி அலைவரிசை ஏற்படுத்தப்படும்

சமுதாய வானொலி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

பொதத்துறை நிறுவனங்களுக்கான புதிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போன்ற அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்

நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்களை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

பிரதமரின் நிதியை பயனுள்ள விதத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பாக வல்லுநர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார் ஏற்றுமதி திட்டங்களுக்கு ஊக்குவிப்பு அளிக்கப்படும் என்று கூறிய அவர் சர்வதேச சந்தைக்கு இணையான பொருட்களைக் குறைந்த செலவில் தயாரிப்பதுடன் போக்குரத்து செலவிளங்களையும் குறைத்து உற்பத்தியில் ஈடுபட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் தொடங்குதல் ஆராய்ச்சி திறளை ஊக்குவித்தல் மற்றும் தொழில் அனுபவங்களை பயிற்சியாக அளிக்கும் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுதல் அதன் மூவம் வருவாய் பெருக்குதல் என பல்வேறு வாய்ப்புகள் இத்துறையில் உள்ளதாக திரு நிதின் கட்கரி கூறினார் பிரதமர் திரு

ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் விண்வெளித் துறையின் மூலம் இனி புதிய திட்டங்களை மேற்கொண்டு இந்தியா தனிச்சிறப்பு பெறும் சாதனைகளைப் படைக்கலாம் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் செயல்படும் அனுகக்தித்துறை அன்றாட வாழ்விற்கு பயன் தரும் கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர் புற்றுநோய் மற்றும் இதர நோய்களுக்கான தீர்வையும் மனித குலத்திற்கு அளிக்கும் என்றார் உணவு பதப்படுத்தும் தொழிலிலும் வெகுகாலம் உணவு பொருட்கள் கெட்டுப் போகாமலிருப்பதற்கு அனுசக்தி பயன்தருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

இதன்படி முகக் கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்புவது தண்டளைக்குரிய குற்றமாகும் இதற்கு அபராதம் வசூலிக்கப்படும் பொது இடங்களில் சமுக இடைவெளியைக் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் திருமணம் உள்ளிட்ட விழாக்களில் ஐம்பது பேருக்கும் மேற்பட்டோர் கலந்துகொள்ளக்கூடாது

பொது இடங்களில் மது அருந்துதல் குட்கா மற்றும் புகையிலை பயன்பாட்டுக்குத் தடை விதிக்கப்பட்டுள்ளது வீடுகளிலிருந்து பணியாற்றும் நடைமுறையைத் தொடர வேண்டும் என்றும் பணி நேரத்தை மாற்றியமைக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அலுவலக நுழைவாயில் வெளியேறம் வாயில் மற்றும் பொது இடங்களில் கைகழுவுவதற்காள வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்றும் உடலின் வெப்ப அளவைக் கண்டுபிடிக்கும் தெர்மல் ஸகேனர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பணியாளர்கள் சமுக இடைவெளியைப் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஷிப்ட்டுகளுக்கு இடையே போதுமான நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இடம் பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலையைக் கருத்தில் கொண்டு அந்தந்த மாநில தலைமை செயலாளர்கள் ஷ்ராமிக் சிறப்பு ரயில் சேவையைப் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் மாநில தலைமை செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் மாநில அரசுகள் இத்தகைய தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கினால் உடனடியாக அவர்களை அனுப்புவதற்கான சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு செய்யப்படும் என்று இக்கூட்டத்தில் பங்கேற்ற ரயில்வே வாரியத் தலைவர் தெரிவித்தார் இடம் பெயர்ந்த தொழிவாளர்களின் பாதுகாப்பை மாவட்ட நீதிபதிகளும் மாவட்ட காவல் துறைத் தலைமை அதிகாரிகளும் உறுதிசெய்யவேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தொழிலாளர்கள் நடந்து செல்வதைக் கண்டால் அவர்களை முகாம்களுக்கு கொண்டு வந்து அவர்களுக்குத் தேவையான உணவு வசதிகளை உறுதிசெய்து அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று திரு ராஜீவ் கௌபா அறிவுறுத்தினார் பொது முடக்கத்தின் நான்காம் கட்ட அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ஷராமிக் சிறப்பு ரயில்

நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் திரு பென்ஜமின் நேதன்யாகுவிற்குத் தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் ஐந்தாவது முறையாக பிரதமராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவரது அரசுடள் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் இந்தியா இஸ்ரேல் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பென்ஜமின் நேதன்யாகு பிரதமர் திரு நரேந்திர மோடியை தம்து நண்பர் என்று குறிப்பிட்டு அவரது வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து கொண்டார்